நரேந்திர மோடி வழங்கி வரும் தலைமையை உலகமே பாராட்டுவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்கத் தேவையான புதிய கட்டுப்பாடுகள் குறித்து நாளை மறுநாள் அமைச்சரவை முடிவெடுக்கும் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

ராஜ்நாத் கொரோனா நெருக்கடி காலத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்கி வரும் தலைமையை நாடு மட்டுமின்றி உலகமே பாராட்டுவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் ஜம்மூ வில் இன்று நடைபெற்ற ஜன் சம்வாத் பேரணியில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய அவர் கொரோனா நெருக்கடியை பிரதமர் திரு நரேந்திர மோடி சவாலாக ஏற்றுக் கொண்டு முக்கியமான பல பெரிய முடிவுகளை எடுத்திருப்பதாக கூறினார்

சீனாவுடனான எல்லையில் ஏற்பட்டுள்ள முட்டுக்கட்டைக்கு தீர்வு காண அரசு சீனாவுடன் ராணுவ மற்றும் ராஜீயத் துறை ரீதியில் பேச்சு வார்த்தைகளில் ஈடுபட்டு இருப்பதாகவும் நாட்டின் பெருமையை அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்றும் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார் அமித் ஷா நாட்டில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் உடலை புதைப்பதில் ஏற்படும் கால தாமதங்களை தவிர்க்கும் வகையில் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட அரசு முடிவு செய்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் கொரோனா வைரசுக்கு எதிரான போரில் என்சிசி என்எஸ்எஸ் சாரண சாரணியர் மற்றும் அரசு சாரா அமைப்பினரின் சேவைகளையும் பயன்படுத்திக் கொள்ள அரசு முடிவு செய்து இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் டெல்லி கொரோனா நிலவரங்கள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் இன்று டெல்லி துணைநிலை ஆளுநர் திரு அனில் பைஜால் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோருடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார்

மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் டெல்லி துணை முதலமைச்சர் திரு மணீஷ் சிசோடியா உள்ளிட்டவர்களும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர்

நாராயணசாமி புதுச்சேரியில் மாநில அமைச்சரவை நாளை மறுநாள் கூடி கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க தேவையான புதிய கட்டுப்பாடுகள் குறித்து முடிவெடுக்கும் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இன்று ஊடகங்களுக்கு வீடியோ செய்தி வெளியிட்ட அவர் புதுச்சேரியில் காய்கறி சந்தை உள்ளிட்ட இடங்களில் மக்கள் கூட்டம் அதிகம் இருப்பதால் புதிய கட்டுப்பாடுகள் தேவைப்படுவதாக கூறினார் புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு தொழில்களும் முடங்கி இருப்பதால் நாளை மறுநாள் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் காணொலியில் பேசும் போது புதுச்சேரிக்கு நிதி வழங்க கோரிக்கை விடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் முதலமைச்சர் மேலும் கூறுகையில்

வாட்ஸ்அப்பில் இன்று இது தொடர்பாக பதிவு ஒன்றை வெளியிட்ட அவர் கடைவீதிகளில் மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து கூட்டம் போடாமல் தங்கள் முறை வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்றும் வழிபாட்டுத் தலங்களிலும் இதே பழக்கத்தை பின்பற்ற வேண்டும் என்றும் கூறினார் நாட்டின் சில பகுதிகளில் கொரோனா நிலவரம் மிக கடினமாக இருப்பதால் புதுச்சேரி மக்கள் தனிப்பட்ட முறையிலும் மொத்தமாகவும் நோய் பரவலை தடுக்கும் பொறுப்பை ஏற்றால் தான் இதுவரை பிரச்சனை இல்லாத ஊரகப் பகுதிகளிலும் தொற்று பரவாமல் தடுக்க முடியும் என்று துணைநிலை ஆளுநர் மேலும் கூறினார் சாமிநாதன் புதுச்சேரியில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவது குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை அரசு கூட்ட வேண்டும் என மாநில பிஜேபி தலைவர் திரு சாமிநாதன் கோரியுள்ளார்

அன்பழகன் புதுச்சேரியில் கடந்தாண்டு மீன்பிடி தடைக்கால உதவி பெற்றவர்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டிலும் உதவி வழங்க மாநில அரசு அமைச்சரவையை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என அஇஅதிமுக சட்டமன்ற குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கோரியுள்ளார் கொரோனா பிரச்சனையால் அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீன்பிடி தடைக்கால உதவி பெறத் தகுந்த மீனவ குடும்பங்களின் எண்ணிக்கையை அரசு உயர்த்த வேண்டுமே தவிர முதியோர் உதவித் தொகை பெறுபவர்களுக்கு மீன்பிடி தடைக்கால உதவியை வழங்க மறுப்பது ஏற்கத்தக்கது அல்ல என்று அறிக்கை ஒன்றில் அவர் கூறியுள்ளார்

புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்கத் தேவையான புதிய கட்டுப்பாடுகள் குறித்து நாளை மறுநாள் அமைச்சரவை முடிவெடுக்கும் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார்